தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது

தேர்தல் வெற்றிக்காக பாதுகாப்புப் படைகளை தவறாக பயன்படுத்துவதாக எதிர்க்கட்சிகள் கூறும் குற்றச்சாட்டை பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி மறுத்துள்ளார்

முன்அனுபவமில்லாத அளில் அம்பாளி குழுமத்திற்கு ரஃபேல் போர்விமான பராமரிப்பு ஒப்பந்தம் வழங்கப்பட்டது ஏன் என காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார்

தமிழகத்தில் நீண்டகாலத்திற்கு மின்வெட்டு ஏற்படாதவகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருப்பதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

க ஸ்டாலின் கூறியிருக்கிறார்

புதுச்சேரியில் ஒரே மக்களவைத் தொகுதி மற்றும் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளன

தமிழகத்தில் இன்று மாலை பிரச்சாரம் நிறைவடைந்த பிறகு அரசியல் கட்சியினர் உட்பட யாரும் வாக்குசேகரிக்கும் பணியில் ஈடுபடக்கூடாது என தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார் வெளியூர்காரர்கள் இன்று மாலைக்குள் தொகுதிகளை விட்டு வெளியேற வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார்

சித்திரைத் திருவிழாவை முன்னிட்டு மதுரையில் மட்டும் இரவு எட்டு மணிவரை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வாக்காளர்கள் யாரும் வாக்குச்சாவடிக்குள் செல்ஃபோன் கொண்டுசெல்ல அனுமதியில்லை என்றும் தலைமைத் தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார்

தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி பேசிய புகாரின் பேரில் உத்தரபிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மத்திய அமைச்சர் திருமதி மேனகா காந்தி பகுஜன் சுமாஜ் கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி சுமாஜ்வாதி கட்சியின் மூத்த தலைவர் திரு ஆஸம் கான் ஆகியோர் பிரச்சாரம் மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது இதன்படி யோகி ஆதித்யநாத்

தேர்தல் வெற்றிக்காக பாதுகாப்புப் படைகளை தவறாக பயன்படுத்துவதாக எதிர்க்கட்சிகள் கூறும் குற்றச்சாட்டை பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி மறுத்துள்ளார் தூர்தர்ஷன் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் விவசாயிகளின் உயிரிழப்பைப் போல தேசப்பற்று மற்றும் வீரர்களின் உயிர்த் தியாகமும் தேர்தல் பிரச்சினைகளாக கருதப்படும் என்றார்

காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி எந்தவித ஆதாரமுமின்றி ரஃபேல் போர்விமான பிரச்சினையை எழுப்பி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார்

விமான தயாரிப்புத் தொழிலில் எந்தவித முன்அனுபவமும் இல்வாத அனில் அம்பானியின் தொழில் குழுமத்திற்கு ரஃபேல் போர்விமான பராமரிப்பு ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார் மஹாராஷ்ட்ர மாநில நான்டெட் டில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் விமான தயாரிப்பு மற்றும் பழுதபார்ப்பு தொழிலை மேற்கொண்டு வரும் மத்திய அரசுக்குச் சொந்தமான இந்துஸ்தான் ஏரோநேட்டிக்கல் நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தத்தை வழங்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார் நாடாளுமன்றத்தில் தாம் இதுபற்றி கேள்வியெழுப்பியபோது பிரதமர் அதற்கு பதிலளிக்கவில்லை என்றும் திரு

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் கல்வித்துறையில் இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடம் பெற்றிருப்பதாகவும் கூறினார் திமுக தேர்தல் அறிக்கை ஒரு வெற்று அறிக்கை என்று குறிப்பிட்ட அவர் திமுக கூட்டணி கொள்கையில்லாத சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும் தெரிவித்தார் தாம் மேயராக இருந்தபோதுதான் சென்னை மாநகரில் ஏராளமான மேம்பாலங்கள் கட்டப்பட்டதுடன் மாநகராட்சிப் பள்ளிகளின் கல்வித் தரமும் உயர்த்தப்பட்டதாக திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் கூறியுள்ளார்

கடந்த எட்டு ஆண்டுகால அஇஅதிமுக ஆட்சியில் ஊழல் மலிந்துவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் மத்தியில் ஆளும் பிஜேபி அரசு கடந்த தேர்தலின்போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார் தென்காசி தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தமிழகத்தை ஆளும் அஇஅதிமுக அரசு சுயமரியாதையை இழந்து ஊழலில் திளைத்து வருவதாக குறிப்பிட்டார் திமுக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைகளில் விவசாயிகள் மற்றும் ஏழை எளியோருக்கான திட்டங்கள் இடம்பெற்றிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் மக்களவை தேர்தல் குறித்து எமது சிறப்பு செய்தியாளர் வழங்கும் தொகுதி வாரியான சிறப்பு பார்வையில் இன்று இடம்பெறுவது துத்துக்குடி தொகுதி

மேற்கு மண்டலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து கோவையில் ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேற்கு மண்டலத்தில் உள்ள எட்டு மாவட்டங்களிலும் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடு உள்ளிட்ட அனைத்து அம்சங்களும் தயார்நிலையில் இருப்பதாக கூறினார் தமிழக லோக் ஆயுக்தா தலைவராக நீதிபதி பி தேவதாஸ் பொறுப்பேற்றுக் கொண்டார் ஆளுநர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற எளிய நிகழ்ச்சியில் தமக்கான நியமன ஆணைகளை ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித்திடமிருந்து திரு தேவதாஸ் பெற்றுக் கொண்டார் இதேபோன்று லோக் ஆயுக்தா உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்ட திரு

ஜெயபாலன் திரு

கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரும் தத்தமது நியமன ஆணைகளை பெற்றுக் கொண்டனர் ஃபிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள யுனெஸ்கோ பாரம்பரியச் சின்னமான நோட்ரே டேம் தேவாலயத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது முற்றிலும் உள்நாட்டிலேயே வடிவமைத்து தயாரிக்கப்பட்ட நீண்டதூரம் பாய்ந்து செல்லக்கூடிய நிர்பய் ஏவகணையை இந்தியா வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளது இந்திய கடலோர காவல்படையின் ரோந்துப் படகான ஐசிஜிஎஸ் வீரா நேற்றுமுதல் ரோந்துப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டது தமிழகத்தில் குட்கா பான்மசாலா பொருட்களுக்கு நிரந்தர தடை விதிக்காதது ஏன் என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது